தூய்மை இந்தியா இயக்கத்தின் நான்காம் ஆண்டு நிறைவு விழாவும் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது

தெரிவித்துள்ளார்

பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் அறியும் உரிஸம சட்டத்தின் கீம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இதையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் மகாத்மா காந்தி சா்வதேச துப்புரவு மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதில் ஐ நா தலைமைச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பங்கேற்கிறார் காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்

இக்கண்காட்சியை தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சா் திரு ராஜ்யவா்தன்சிங் ரத்தோா் இன்றுமாலை தொடங்கி வைக்கிறார் ராஜ்காட்டில் செயல்படும் தேசிய காந்தி அருங்காட்சியகத்தின் சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் கடற்கரை காமராஜ் சாலையில் அமைந்துள்ள காந்தியடிகளின் சிலைக்கு ஆருளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்த உள்ளனர் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடு என்ற நிலையை இந்தியா அடுத்த ஆண்டிற்குள் எட்டிவிடும் என குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளாா் புதுதில்லியில் நடைபெற்றுவரும் மகாத்மா காந்தி சர்வதேச துப்புரவு மாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக மாற்றுவதே

தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்தத் திட்டம் மக்களின் மனதில் தப்புரவு பற்றிய சிந்தனையை துண்டுவதாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தா்

நீண்டகால வாராக்கடன்களை தள்ளுபடி செய்வது வழக்கமான நடவடிக்கைதான் என்றும் அவா விளக்கமளித்துள்ளார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளாா் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் நலவாழ்வு மையத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சித் தேர்தல் என தொடர்ந்து தேர்தல்களை நடத்துவதால் பொருளாதார இழப்பு ஏற்படுவதுடன் மனிதசக்தியும் வீணாவதாக கூறினார் இதனைத் தடுக்கவே நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து மாநில சுட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு முயற்சித்து வருவதாக அவர் தெரிவித்தார் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை வாகனங்களில் செல்வதை விட்டுவிட்டு நடைப்பயணம் மேற்கொள்வது போன்றது என்றம் திரு பொன்ராதாகிருஷ்ணன் கூறினார் நவீன இந்தியாவிற்கு வித்திட்டவர்களில் டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையாரும் ஒருவர் என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் கூறியுள்ளார்

இந்திய இளம் ஆண்கள் சங்கம் சார்பில் ஒராசிரியர் பள்ளிகள் தொடங்கப்படுவதன் மூலம் குழந்தைகள் எதி்கால இந்தியாவின் தலைசிறந்த குடிமக்களாக உருவாக வழிவகுக்கும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் தருமபுரியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார்

தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கடந்த நான்காண்டுகளாக தொகுதி மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அமைச்சர் திரு அன்பழகன் குறிப்பிட்டார் உள்ளாட்சித் துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி மீதான ஊழல் புகாா் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட கோரி திமுக சார்பில் சென்ளை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் நவீன நகரங்கள் திட்டத்திற்கான ஒப்பந்தப் பணிகளை தமது உறவினர்கள் மற்றும் வேண்டப்பட்டவர்களுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நிலக்கரி மற்றும் காற்றாலை மின்சாரம் கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறி மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி மீது விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்புத் துறையிடம் திரு ஆர் எஸ் பாரதி மனு அளித்தள்ளார் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படும்போது அது குறித்து கேள்வி கேட்கும் உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது புதிய தலைமைச் செயலகம் கட்டியது தொடர்பான நீதிபதி ரகுபதி தலைமையிலான விசாரணை ஆணையத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு எடுக்கும் முடிவுகள் அரசியல் காரணங்களுக்காக அல்லாமல் பெரும்பான்மை மக்களின் எண்ணத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்றார் அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படும் கொள்கை முடிவுகளால் மக்களின் வரிப்பணம்தான் வீணாவதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதிய தலைமச் செயலக முறைகேடு புகார் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்திற்காக ஐந்து கோடி ருபாய்வரை மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளா் ரஃபேல் போர் விமான கொள்முதலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டுள்ள தவறான பிரச்சாரம் இந்தியாவின் ரானுவ படைகளின் ஆயத்த நிலையை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் செய்தியாளாகளிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் நிவைப்பாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் பிரான்சிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் ரஃபேல் விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் ஊட்டக்கத்து இயக்கம் நீலகிரி மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சத்துக் குறைபாடு எடைக் குறைபாடு போன்றவற்றை தடுக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் மயில்வாகனன் தெரிவிக்கிறார்

சா்வதேச நிதியமான ஐ எம் எஃப் ன் தலைமை பொருளாதார நிபுணராக அமெரிக்க வாழ் இந்தியர் செல்வி கீதா கோபிநாத் நியமிக்கப்பட்டுள்ளார் நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட இந்தோனேஷியாவிற்கு தேவையான உதவிகளை அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக திரு ரஞ்சன் கோகோய் நாளை பதவியேற்க உள்ளார்

அகில இந்திய வானொலியின் முதல் வெளிநாட்டு ஒலிபரப்பு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது சுட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும் உரிமை யாருக்கும் இல்லை என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம்தகவல் அறியும் உரிமை சட்ட வரம்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஆணையம் அறிவித்துள்ளது இதன்மூலம் நாட்டு மக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது கிரிக்கெட் வாரியத்தின் கடமை என்றும் தகவல் ஆணையம் தெரிவித்துள்ளது